பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடுகிறார்

இந்திய கிரிக்கெட் வீரர் அம்பத்தி ராயுடு பந்து வீச ஐ சி சி தடை வித்துள்ளது இனி விரிவான செய்திகள் தேர்வு எழுதும் பள்ளி மாணவர்களின் மன அழுத்தத்தையும் அச்சத்தையும் போக்குவதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளையும் சேர்ந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடுகிறார் புதுதில்லியிலுள்ள தல்கத்தோரா விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் கலந்து கொள்வார்கள் என்று எதியார்க்கப்படுகிறது வெளிநாடுகளில் வாழும் இந்திய மாணவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவுள்ளனர் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனில் நேரடியாக ஒலிபரப்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

நாட்டிலுள்ள அனைத்து பள்ளிகள் சி பி எஸ் ஈ பள்ளிகள் உயர்கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றிலும் வெளிநாட்டில் உள்ள இந்திய கல்வி நிறுவனங்களிலும் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக ஒளிபரப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

பிரகாஷ் ஜவுடேகர் இதற்கான மதிப்பீட்டுமுறை ரகசியமாக வைத்திருக்கப்படும் என்றார் மாணவர்களுக்கு போதிக்கப்படும் கல்வி வாயிலாக அவர்களது கற்றல் திறனை உறுதி செய்ய இந்த தர மதிப்பீடு பயன்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்

பொதுத்துறை வங்கிகள் மேலும் லாபகரமாகவும் வலுவானவையாகவும் செயல்படத் தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என நிதியமைச்சர் திரு பியூஷ்கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று வங்கிகளின் தலைமை நிர்வாகிகளுடன் நடத்திய ஆலோசனையின்போது சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கான கடனுதவி வீட்டுக்கடன் மற்றும் விவசாயக் கடன் வழங்கும் திட்டங்களை மேம்படுத்துவது குறித்து விவாதித்ததாக திரு

நாட்டிலுள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் அந்தந்தப் பகுதியில் பிரசித்திபெற்ற விளைபொருட்கள் மற்றும் கைவினைப்பொருட்கள் விற்பனை அங்காடி தொடங்கப்படும் என விமானப்போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு

புவியியல் குறியீட்டு அங்காடி என்ற பெயரிலான இந்த அங்காடியின் முதல் கிளையை கோவா தலைநகர் பனாஜி விமான நிலையத்தில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார் இதபோன்ற பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் உள்ளுர் கைவினைஞர்களின் திறன் வெளிப்படுவதுடன் அவர்கள் தயாரிக்கும் கைவினைப் பொருட்களும் பிரபலமடைய வாய்ப்பு ஏற்படும் என்றும் திரு சுரேஷ் பிரபு தெரிவித்தார் மத்தியில் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஏழைகளுக்கு குறைந்தபட்ச வருவாய் உறுதியளிப்புத் திட்டம் செயல்படுத்தப்படும் என அக்கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் சத்தீஷ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் நடைபெற்ற விவசாயிகள் மாநாட்டில் பேசிய அவர் இந்தத் திட்டம் வரலாற்று சிறப்புமிக்கதாக அமையும் என்றார் இதன் மூலம் இந்தியாவில் உள்ள அனைத்து ஏழைகளுக்கும் குறைந்தபட்ச வருமானம் கிடைக்கச் செய்வதுடன் இந்தியா பட்டினி மற்றும் ஏழைகள் இல்லாத நாடாக உருவாகும் என்றும் திரு ராகுல் காந்தி குறிப்பிட்டார் நாட்டு மக்கள் வறுமையின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படும் வரை புதிய இந்தியாவை படைக்க முடியாது என்றும் அவர் கூறினார் ஏழைகளுக்கான குறைந்தபட்ச வருமானத்திட்டம் காங்கிரஸ் கட்சியின் ஏமாற்றுவேலை என மத்திய அமைச்சர் திரு பொன்ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் நாக்கோயிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒவ்வொரு காலக்கட்டத்திலும் காங்கிரஸ் கட்சி இதபோன்ற அறிவிப்புகளை வெளியிட்டாலும் மக்கள் அதனை நம்பமாட்டார்கள் என்றார் ஏழை மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் ராகுல் காந்தி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாகக் கூறிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஏழைகளுக்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகக் கூறினார்

மத்திய அரசு நாட்டில் நிலவும் வேலைவாய்ப்பின்மை மற்றும் பொருளாதாரப் பிரச்னைகளுக்கு தீர்வு காண தவறிவிட்டதாக இடதுசாரி கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் நடைபெற்ற பேரணி ஒன்றில் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் எச்சூரி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசியச் செயலாளர் திரு டி ராஜா ஆகியோர் மத்திய அரசின் கொள்கைகள் விவசாயிகள் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு எதிரானதாக உள்ளது என்று குறிப்பிட்டனர்

அந்த இடங்களுக்கு தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் அனைத்து மாவட்டங்களையும் சேர்ந்த முதன்மக் கல்வி அலுவலர்கள் மற்றம் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் அதன்படி மீண்டும் பணியில் சேர விரும்பும் துவக்க மற்றும் நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்கள் தொடர்புடைய மாவட்ட கல்வி அலுவலர்களிடமும் உயர்நிலை மற்றும் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் முதன்மைக் கல்வி அலுவலரிடமும் நேரிவோ தொலைபேசி குறந்தகவல் அல்லது வாட்ஸ் அப் மூலமாகவோ தகவல் தெரிவிக்க அறிவுறுத்துமாறு பள்ளிக்கல்வி இயக்குநர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஜாக்டோ ஜியோ போராட்டத்திற்கு ஆதரவாக நீதித்துறையைச் சேர்ந்த பணியாளர்கள் யாரும் வேலை நிறுத்தம் செய்யக்கூடாது என உயர்நீதிமன்ற தலைமைப் பதிவாளர் சுற்றறிக்கை அறப்பியுள்ளார்

எச்சரிக்கையை மீறி போராட்டத்தில் ஈடுபடும் நீதிமன்ற அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவுப்படி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கக்கூடாது என்பதை உறுதி செய்யுமாறும் மாவட்ட முதன்மை நீதிபதிகள் மற்றும் சார்பு நீதிமன்ற நீதிபதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது

பத்மபுநீ விருதுபெறும் சமூக சேவகி திருமதி சின்னப்பிள்ளை திருபங்காரு அடிகளார் பரதநாட்டிய கலைஞர் நர்த்தகி நடராஜ் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை மருத்துவர் ராமசாமி வெங்கடஸ்வாமி மருத்துவர் ராமநாதன் வி ரமணி டேபிள் டென்னிஸ் வீரர் சரத் கமல் ட்ரம்ஸ் சிவமணி நடனக்கலைஞர் பிரபுதேவா மற்றம் பத்மபூஷண் விருதுபெறும் விண்வெளி விஞ்ஞானி நம்பிநாராயணன் ஆகியோருக்கு பாராட்டு தெரிவித்து ஆளுநர் தனித்தனியாக வாழ்ததுச் செய்தி அனுப்பியுள்ளார் தமிழக ஆளுநர் திரு

ஆளுநரிடம் மனு அளிக்க விருப்பமுள்ளவர்கள் நேரில் மனு அளிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்படாததால் மக்களுக்குத் தேவையான அடிப்படை வசதிகள் கிடைக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகேயுள்ள சீவூர் கிராமத்தில் நடைபெற்ற ஊராட்சி சபைக் கூட்டத்தில் பேசிய அவர் மாநில அரசு உள்ளாட்சித் தேர்தலை நடத்த முன்வராததால் எதிர்க்கூட்சியான திமுகவினர் மக்களைச் சந்தித்து அவர்களது குறைகளைக் கேட்டறிந்து வருவதாகக் கூறினார் மாநிலத்தில் கொலை கொள்ளைச் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகருத்து வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார்

ஜான் குவாய்டோவிடம் அமைதியான முறையில் ஆட்சி மாற்றம் செய்ய ஒத்துழைக்குமாறு அந்நாட்டு பாதுகாப்பு படையினரை அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது

இந்திய புகையிலையை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான உடன்படிக்கையில் இருநாடுகளும் கையெழுத்திட்டுள்ளன பொது விழாக்களில் பிரதமருக்கு பரிசாக வழங்கப்பட்ட ஒவியம் மற்றும் மரத்தாவான மோட்டார் சைக்கிள் ஆகிய பரிகப்பொருட்கள் தவா ஐந்து வட்சம் ருபாய்க்கு ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளன

மக்களவைத் தேர்தலை ஒட்டி ஒரே மாவட்டத்தில் தொடர்ந்து மூன்றாண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் அரசு அலுவலர்களை இடமாற்றம் செய்யுமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது